இனி விரிவான செய்திகள் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் பரவலான முறையில் மேற்கொண்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று கொரோனா பரவல் தொடர்பான ஆய்வுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தில்லி துணை நிலை ஆளுநர் திரு அனில் பைஜால் முதலமைச்சர் திரு அர்விந்த் கெஜ்ரிவால் ஆகியோர் கலந்துகொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஹர்ஷ்வர்தன் கொரோனா தொற்று ஏற்பட்டவர்கள் மட்டுமே ழக கவசங்களை அணிந்துகொள்ளலாம் என்று கூறினார் முக கவசத்தை பதுக்கி வைப்பவர்கள் அல்லது அதிக விலைக்கு விற்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார்

கலிபோர்னியா மற்றும் நியூயார்க்கில் சுகாதார அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது

கொரோனா வைரஸ் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சா் டாக்டர் சி விஜயபாஸ்கா் தெரிவித்துள்ளாா் சென்னையில் இன்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கொரோனா தொற்றை தடுப்பது குறித்து விரிவான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் சுகாதாரம் கல்வி உயர்கல்வி பொதப்பணி ஊரகவளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறை அமைச்சர்கள் செயலாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு விஜயபாஸ்கள் கொரோனா வைரஸ் பற்றி சமூக ஊடகங்களில் யாரும் வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் மீறினால் நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்றும் குறிப்பிட்டார் கொரோனா வைரஸ் உள்ளதா என்பதை கண்டறிவதற்கான மற்றொரு ஆய்வகம் தேனியில் இன்று செயல்பட தொடங்கியிருப்பதாக அவர் தெரிவித்தார்

சென்னை மதுரை திருச்சி கோவை ஆகிய நகரங்களையொட்டிய புறநகர் பகுதிகளில் இந்நோய்த் தொற்றுக்கான சிகிச்சை வழங்கும் தனி வளாகங்களை ஏற்படுத்துவது பற்றியும் பரிசீலிக்கப்பட்டுள்ளதாக அமைச்ச் கூறினார் நோய் தொடர்பான விழிப்புணர்வு மக்களுக்கு அதிக அளவில் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்

இத்தொடர்பாள ட்விட்டர் பதிவில் எகிப்து அலெக்சாண்ட்ரியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சென்னைய சேர்ந்த பொறியாளருக்கும் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை அஇஅதிமுக இன்று வெளியிட்டதுதமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவா் திரு ஜி கே வாசனுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது மக்களவை முன்னாள் துணைத்தலைவர் டாக்டர் தம்பிதுரை அஇஅதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் திரு கே பி முனுசாமி ஆகியோரும் இப்பட்டியலில் இடம் பெற்றுள்ளனர் இதனிடையே திமுக வேட்பாளர்கள் திருச்சி சிவா முன்னாள் அமைச்சர் அந்தியூர் திரு செல்வராஜ் மூத்த வழக்கறிஞர் திரு என் ஆர் இளங்கோ ஆகியோர் சட்டபேரவை செயலாளரும் தோதல் அலுவலருமான திரு சீனிவாசனிடம் தங்களது வேட்புமனுக்களை இன்று தாக்கல் செய்தனா்

மாநில திட்டக்குழு துணைத்தலைவராக முன்னாள் அமைச்சர் திரு சி பொன்னையன் நியமிக்கப்பட்டுள்ளார் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையின்கீழ் செயல்படும் திட்டக்குழி மாநிலத்தில் பல்வேறு துறைகளின் ஐந்தாண்டு திட்டங்களுக்கான ஒதுக்கீடுகள் மற்றும் செயல்பாடுகளை மேற்கொண்டு வருகிறது தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு தொடங்கிய முதல் நாளான இன்று மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது தமிழகத்தின் முன்னாள் அமைச்சரும் அவை முன்னவராக பணியாற்றியவருமான பேராசிரியர் அன்பழகன்சட்டப்பேரவையில் திமுக உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமாள் கே பி பி சாமி மற்றும் குடியாத்தம் காத்தவராயன் ஆகியோரின் மறைவுக்கு இன்றுஇரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலிக்கு பின்னா் அவை நடவடிக்கைகள் ஒத்தி வைக்கப்பட்டன முன்னதாக இன்று காலை அவை கூடியதும் இரங்கல் தீர்மானத்தை வாசித்த பேரவைத்தலைவர் திரு தனபால் பேராசிரியர் அன்பழகனின் சிறப்புக்கள் குறித்து எடுத்துரைத்தாா்

சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விருதுடன் ஒரு வட்சம் ரூபாய்க்கான காசோலையையும் எட்டு கிராம் தங்கப்பதக்கத்தையும் சான்றிதழையும் வழங்கி கவுரவித்தார் தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்திருப்பதாக தமிழக காவல்துறையின் கூடுதல் டி ஜி பி திரு எம் ரவி கூறியுள்ளார் சென்னை அகில இந்திய வானொலியில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் தின கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக கலந்தகொண்டு பேசிய அவர் தமிழக காவல்துறையின் காவலன் செயலி குறித்து விளக்கம் அளித்தார்

இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு எம் சுந்தரேஷ் மற்றும் திரு கிருஷ்ணன் ராமசாமி ஆகியோர் அடங்கிய அமர்வு இதனை மிக முக்கியமான பிரச்சினையாக கருதி இந்து சமய அறநிலையத்துறை ஆனையர் மாற்றத்திறனாளிகள் ஆணையரகம் அதன் செயலர்கள் உள்ளிட்டோர் நான்கு வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர் மாவட்டச்செய்கிகள் தென்காசி மாவட்டத்தில் பறவை காய்ச்சலை தடுக்க கேரளாவில் இருந்து வரும் வாகனங்கள் மீது கிருமி நாசினி தெளிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது செங்கோட்டை வழியாக தமிழகத்திற்கு கோழி மற்றும் இறைச்சி கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளது

திருவண்ணாமலை மாவட்டத்தில் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றியத்தின் தலைவராக முன்னாள் அமைச்சர் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அரியலூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளில் கொரோனா வைரஸ் பாதிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன மாவட்ட ஆட்சியர் திருமதி ரத்னா மருத்துவமனைகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்தார் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சித்த மருத்துவத்துறை சார்பில் புதிய சித்த மருத்துவப்பிரிவை ஆட்சித்தலைவர் திருமதி சாந்தா தொடங்கிவைத்தார்

மதுரையில் கள்ளச்சாராயம் மற்றும் மதுபானம் குடிப்பதற்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் திரு வினய் இந்த பேரணியை கொடியசைத்து தொடங்கிவைத்தார் உதகமண்டலத்தில் மத்திய அரசின் இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் குறித்த விழிப்புணர்வு இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மூத்த விஞ்ஞானி திரு டேனியல் செல்லப்பா சிறப்பு விருந்தினராக கலந்துகொண்டார்

கலிபோர்னியாவில் பொது சுகாதார அவசர் நிலை பிரகடனம் செய்யப்பட்டதையடுத்து போட்டிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது